முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்கான தொகை அஇஅதிமுக ஆட்சியில்தான் ஐந்து லட்சும் ரூபாயாக உயர்த்தப்பட்டது என்று அஇஅதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

நீட்டிக்கப்பட்டுள்ளது

விவசாயிகள் உடனான பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமைந்ததாக மத்திய வேளான் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று பல்வேறு விவசாயிகள் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு நரேந்திர சிங் தோமர் திரு பியூஷ் கோயல் திரு சோம்பிரகாஷ் ஆகியோர் பேச்சுக்கள் நடத்தினர் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண அரசு தயாராக இருப்பதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது என்றும் மொத்தமுள்ள நான்கு பிரச்சினைகளில் இரண்டு பிரச்சினைகள் தொடர்பாக ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதாகவும் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார் கற்றுச்சூழல் தொடர்பான அவசரச் சட்டம் தொடர்பாகவும் மின்சார சட்டம் தொடர்பாகவும் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதாக அவர் கூறினார் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்ந்து நீடிக்கும் என்று இந்த கூட்டத்தில் அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டது என்றும் அந்த உறுதியை எழுத்துப்பூர்வமாக வழங்கவும் அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் திரு தோமர் கூறினார் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்ததாகவும் இது தொடர்பான விவாதம் தொடர்ந்து நீடிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசுக்கும் விவசாயிகள் அமைப்புக்கும் அடுத்தகற்று பேச்சுவார்த்தை வரும் நான்காம் தேதி நடைபெறும் என்றும் அவர் கூறினார் மூன்று வேளாண் சுட்டங்கள் மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாக அடுத்தச்சுற்று பேச்சுவார்த்தையிலும் விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

புதுதிலிலியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த சில ஆண்டுகளாக வேளாண் துறைக்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு ஆறு மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது என்று கூறினார்

ரயில்வே சாலைப் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்டுவரும் சுமார் ஒரு வட்சும் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோதி துறையின் உயர் அதிகாரிகளுடன் நேற்று கலந்துரையாடனார் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் ஐல்ஜீவன் இயக்கம் ஆகியவை குறித்தும் தனது உரையாடலின்போது பிரதமர் கேட்டறிந்ததாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகத்தடன் தொடர்புடைய குறைகள் குறித்தம் பிரதமர் இந்த கூட்டத்தின்போது கேட்டறிந்ததோடு குறைகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்வுகான அதிகாரிகளை அறிவுறுத்தினார் அனைத்து மாநிலங்களும் ஆயுஷ்மான் காப்பீட்டுத் திட்டத்தின்கீழ் பயனாளிகளை சேர்ப்பதை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஐல்ஜீவன் இயக்கத்தின் இலக்குகளை விரைந்து அடைவதற்கான திட்டத்தை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் வகுக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்காள தொகையை பொது மக்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தியது அஇஅதிமுக அரசு என்று அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருச்சி மாவட்டம் துறையூர் மணச்சநல்லூர் லால்குடி ஆகிய பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் தமிழ்நாட்டில் கட்டப்படும் வீடுகளுக்கு நிதியுதவி போதவில்லை என்று அரசின் கவனத்திற்கு வந்தவுடன் ஒவ்வொரு வீட்டிற்கும் கூடுதலாக எழுபதாயிரம் ரூபாய் வழங்க அரசு உத்தரவிட்டதாகவும் அவர் கூறினார்

அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் ரத்தினபுரியில் அம்மா மினி கிளினிக்கை நேற்று திறந்துவைத்து பேசிய அவர் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகளும் நகரின் பல்வேறு மேம்பாலப் பணிகளும் விரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கிராம சபை கூட்டத்தை விதிகளுக்கு உட்பட்டு நடத்துவது எந்த பிரச்சினையும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கான நல வாரியத்தை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை தலைவராக கொண்ட இந்த நல வாரியத்தில் துறையின் செயலர் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை ஆணையர் பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளனர்

கடும் நிதிநெருக்கடி உள்ளபோதிலும் மாணவர்களின் நலன் கருதி விலையில்லா மிதிவண்டி திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பென்ஜமின் தெரிவித்குள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் மனவாள நகரில் அரசுப்பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாநில அமைச்சர் திரு பாண்டியராஜனுடன் இணைந்து வழங்கிய பின்னர் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான உள்கட்டமைப்பு வசதிகள் அரசுப் பள்ளிகளில் செய்து தரப்பட்டுள்ளது என்றும் இதனால் அரசுப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார்

அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வருபவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புவதாக அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார்

பிஜேபி தேசிய கட்சி என்பதால் அவர்கள் பல்வேறு மாநிலங்களில் தேர்தலுக்குப் பின்பு முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பது அக்கட்சியின் நடைமுறை என்றும் அவர் தெரிவித்தார்

ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் விலகிய பின்னர் அந்நாடுகளுடன் மேற்கொள்ளவுள்ள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது

குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் கட்டப்படவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோதி இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திர கிடங்கை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் திறந்து வைத்தார் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கோவா அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஐதராபாத் அணியை வென்றது புத்தாண்டை முன்னிட்டு இன்றும் நளையும் போட்டிகள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இருசர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் பற்றிய விவர அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது மகளிர் பிரிவில் நடப்பு உலக சாம்பியன் பி வி சிந்து டென்மார்க்கின் மியா பெலிஷ் ம்றற்ம தாய்லாந்தின் ஹுசனனை சந்திக்கிறார்

ஆடவர் பிரிவில் புரீகாந்த் சவ்ரவ் வர்மா சாய் பிரனீத் காஷியப் ஆகியோரும் இந்த போட்டிகளில் பங்கேற்கின்றனர்